ராணுவ மருத்துவமுமே தற்போதைய தலையாய சைபர் பாதுகாப்பும் சவால்களாக திகழ்கின்றது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

முடிவடையும் என்று மாநில வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

வீரமணி தெரிவித்துள்ளார்

புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளது இந்திய ஜனநாயக வரலாற்றின் ஒரு மைல் கல் என்று பெருமிதம் தெரிவித்தார் இப்புதிய நாடாளுமன்ற கட்டிடடம் அனைத்து இந்திய மக்களின் எழுச்சியுடன் இந்திய தன்மையோடு வடிவமைக்கப்படுவதாக குறிப்பிட்டார்

நாடாளுமன்ற வாதிகளின் திறனை இந்த புதிய கட்டிடம் மேலும் அதிகரிக்கும் என்று எடுத்துரைத்த பிரதமர் இக்கட்டிடம் பல்வேறு நவீன வசதிகளை உள்ளடக்கியது என்று மகிழ்ச்சி தெரிவித்தார் நாட்டின் கலாச்சாரம் நூற்றாண்டு அனுபவத்துடன் முன்னேற்றப்பாதையில் செல்வதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் மக்களவை தலைவர் திரு

பிர்லா மத்திய அமைச்சர்கள் திருஅமித்ஷா திரு ராஜ்நாத்சிங் திரு பிரஹலாத் ஜோஷி திரு ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பிரதமர் பாரதியார் சர்வதேச பாரதி பன்னாட்டு விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி மூலம் உரையாற்றுகிறார்

கோவிட் தொற்று சூழலையடுத்து இந்தஆண்டு பாரதி விழா காணொலிமூலம் நடைபெறுகிறது

ராஜ்நாத்சிங் சைபர் பாதுகாப்பும் ராணுவ மருத்துவமுமே தற்போதையை தலையாய சவால்களாக திகழ்கின்றது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

கடல்சார் பாதுகாப்பு சைபர் குற்றங்கள் பயங்கரவாதம் ஆகியவை குறித்து இம்மாநாடு விவாதிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்

இத்தருணத்தில் சுகாதார கட்டமைப்பை நாம் மறு ஆய்வு செய்வதுடன் தடுப்பூசி மருந்துகளுக்கு அதி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் காணொலி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இந்நாளை ஒட்டி சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட புகைப்படத்திற்கு மாநில அரசு சார்பில் அமைச்சர்கள் திரு

ஜெயகுமார் திரு பாண்டியராஜன் திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு மருத்துவமனை முன்பு அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தொரப்பள்ளி கிராமத்தில் ராஜாஜியின் இல்லத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

எடப்பாடி கே

இந்த கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் மூலம் மதுரை விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள கால்நடைகளுக்கு மருத்துவ சிகிச்சை கிடைக்க வழிகோலும்

இந்நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திரு

செங்கோட்டையன் திருமதி ராஜலட்சுமி திருமதி எஸ் வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

வீரமணி வேலூர் விமான நிலைய விரிவாக்க பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என்று மாநில வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவடைந்ததும் சென்னை பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படும் என்றார்

வேலூர் மாநகராட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பணிகள் விரைவில் முடிவடையும் தருவாயில் உள்ளதாக அமைச்சர் கூறினார்

நகர் வேடந்தாங்கல் எழில்நகர் உள்ளிட்ட பகுதிகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செம்மரக்கட்டை திருவள்ளூர் அருகே கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர்